நாட்டின் இரண்டாவது பாதுகாப்பு ராணுவ உற்பத்தி வழித்தடத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

பிரதமர் திரு

புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சா் திரு

பன்னீாசெல்வம் ஆகியோா் இன்று தொடங்கி வைத்தனர்

கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை மஹாராஷ்டிரா வென்றுள்ளது இனிவிரிவான செய்திகள் நிர்மலா சீத்தாராமன் நாட்டின் இரண்டாவது பாதுகாப்பு ராணுவ உற்பத்தி வழித்தடத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி

கோவையில் பாதுகாப்பு படைப்பாற்றல் திறன் மையத்தை காணொலி காட்சி மூலம் அமைச்சர் திறந்து வைத்தார் திருச்சி சேலம் கோவை மதுரை சென்னை ஆகிய நகரங்களை உள்ளடக்கி அமையும் இந்த உற்பத்தி வழித்தடத்தின் மூலம் பாதுகாப்பு தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட உள்ளன இந்நிகழ்ச்சியில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

நரேந்திரமோடி தெற்கு கோவாவில் பிஜேபி தொண்டர்களுடன் இன்றுமாலை காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடுகிறார்

எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர்

இவ்விழாவில் மாநில அமைச்சர்கள் டாக்டர்

விஜயபாஸ்கர் திரு

சண்முகம் திரு

உதயகுமார் திரு காமராஜ் திரு

இன்றுமாலை நெல்லை மாவட்டத்தில் நடைபெறும் முன்னாள் முதலமைச்சா் டாக்டர்

முன்னதாக மதுரை மாவட்டத்தில் பொதுமக்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் கள்ளிக்குடியை புதிய வருவாய் வட்டமாக அறிவித்ததன் மூலம் மக்களுக்கு தேவையான வருவாய் துறை சான்றிதழ்கள் எளிதில் கிடைக்கும் என்றார்

எதிர்காலத்திற்கான ளிபொருள் என்ற மையக்கருத்தை அடிப்படையாகக் கொண்டு மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை ளிவாயு அமைச்சகத்தின் சார்பில் திருச்சியில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள்பேரணியை மாநகராட்சி ஆணையா் திரு

ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தாா் இப்பேரணியில் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முரளிரம்பாவும் தஞ்சையில் இப்பேரணியை மாவட்ட தீயணைப்பு அலுவலரும் தொடங்கி வைத்தனர்

பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூசத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான திருக்கல்யாண உற்சவம் இன்றும் தேரோட்டம் நாளையும் நடைபெறுகின்றன இதனையொட்டி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நாளை உள்ளுர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

இவ்விழா குறித்து எமது செய்தியாளர்

கோவில் றீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலில் நடைபெறும் தைத்தோ திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது

விபத்து குறித்து பேரணாம்பட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன்

டென்னிஸ் மெல்பேர்ன் ஆஸ்திரேலியன் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசின் பெட்ராக் குவிட்டோவா அமெரிக்காவின் டி

இன்று நடைபெற்ற ஆட்டங்களில் உலகின் இரண்டாம் நிலை வீராங்கணையான ஏஞ்சலிக் காபா் அமெரிக்காவின் டி